பிரதமர் திரு

தமிழ்நாடு புத்தொழில் புத்தாக்க கொள்கை விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு

சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர்

இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி பெங்களுருவில் நாளை தொடங்குகிறது

நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் மேற்கொள்ளப்படும் மத்திய அரசின் திட்டங்கள் அவற்றின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்படுகிறது விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் அவர்களுக்கான பல்வேறு வேளாண் திட்டங்கள் அவற்றின் செயலாக்கம் போன்றவை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது

அனைத்து மத்திய அமைச்சர்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது

தமிழகத்தில் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் குறு சிறு நடுத்தர தொழில் வணிகம் மற்றும் முதலீட்டு மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கப்பட்டு இதன்மூலம் சிறு குறு நடுத்தர தொழில்பிரிவுகளுக்கு விரைந்து அனுமதி வழங்கப்படும் என்றார்

நீதி நிர்வாகத்துறையின் கீழ் கன்னியாகுமரி ராமநாதபுரம் கடலூர் தேனி விழுப்புரம் திருப்பூர் தர்மபுரி திருச்சி திருவண்ணாமலை மாவட்டங்களில் முப்பத்து ஒன்பதரை கோடி ரூபாய் மதிப்பிலான நீதிமன்ற கட்டிடங்கள் குடியிருப்புக்கள் கட்டப்படும் என்றார்

கவனா்ப்பு தமிழகத்தில் உள்ள தனியார் பகுதிகளில் வரைமுறையின்றி மரங்கள் வெட்டப்படுவது தொடர்பாகவும் காடுகளை பாதுகாப்பதற்கு ஏற்றவகையில் மரங்களை வெட்டுவோர் முன் அனுமதி பெற வேண்டும் என்ற நடைமுறையையும் அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துளளா்

அளிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார்

இந்த சட்டதிருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக மாநில அரசு பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாகவும அவர் கூறினார் இந்த சட்டத்தின்படி தனியார் வசம் உள்ள நிலப்பகுதிகளை வாங்கவோ விற்பனை செய்யவோ குத்தகைக்கு விடவோ அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் இந்த சட்டம் தொடர்பாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து அரசு ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார் இந்த கவனஈா்ப்பு தொடா்பாக பேசிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடன் அரசு திருத்தத்தை கொண்டு வரவேண்டும் என்றும் சுற்றுச்சூழலுக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தினர் இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்

இந்த கட்டிடங்களில் பல்வேறு பராமரிப்பு பணிகளும் பழுது பணிகளும் நடைபெற்றதாக கூறினார் சென்ற ஆண்டு இந்த கட்டிடங்களுக்கு புதிதாக ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவில் வர்ணம் பூசும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிததார்

இந்த குழு அளித்த ஆய்வறிக்கையின் நடவடிக்கையில் குடியிருப்புகளின் உறுதியான தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இதனை இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகள் கட்ட வேண்டிய அவசியம் தற்போது எழவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அரசு அதிகாரிகளின் ஆய்விற்கு பின்னர் பழைய கட்டிடங்களை இடித்து புதிய கட்டிடங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஓ

கேள்விநேரம் தமிழகத்தில் பழுதடைந்த மின்மாந்றிகளை உடனடியாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் இன்று கேள்விநேரத்தின் போது இதை தெரிவித்த அவர் கொடைக்கானல் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் உள்ள மின்மாற்றிகள் தொடர்பாக உறுப்பினர்களின் வேண்டுகோள் நிறைவேற்றப்படும் என்றார்

வெளிநடப்பு சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் பேரவையில் இன்று கேள்விநேரத்திற்கு பின்னர் எதிர்கட்சித்தலைவர் திரு

ஸ்டாலின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு

சேகர் பெண் பத்திரிக்கையாளரை அவமதித்தாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக பிரச்சினையை எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பேரவை தலைவர் திரு தனபால் இந்த விவகாரம் தொடர்பாக உயா்நீதிமன்றத்தில் வழக்கிருப்பதால் அதுகுறித்து பேரவையில் விவாதிப்பது நீதிமன்ற அவமதிப்பாகும் என்று கூறி அனுமதி மறுத்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்

சட்டப்பேரவையில் தமிழ் வளர்ச்சி செய்தி இந்துசமய அறநிலையம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறைகளின் மானியக் கோரிக்கைகள் இன்று தாக்கல் செய்யப்படுகின்றன மானியக்கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பின்னர் அந்தந்த துறை அமைச்சர்கள் தத்தம் துறைக்கான அறிவிப்புக்களை வெளியிடுவார்கள் முதலமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஊனமாஞ்சேரியில் தமிழ்நாடு காவலர் உயர் பயிற்சியக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள காவலர் பொது பள்ளியை இன்று முதலமைச்சர் தலைமைச்செயலகத்திலிருந்து திறந்துவைத்தார்

செங்கோட்டையன் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் திரு பிரதீப் யாதவ் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரசாயன உரத்தால் மண்வள பாதிப்பு கருதி உயிர் உரங்கள் குறித்து விவசாயிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உற்பத்தியை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு

இன்னசன்ட் திவ்யா இன்று வழங்கினார் தஞ்சை மாவட்டத்தில் சரக்கு சேவை வரி செலுத்தும் வணிகர்கள் திருப்புத்தொகையை நாளைக்குள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தஞ்சை சரக்கு சேவை வரி துணை ஆணையர் ராஜசேகர் தெரிவித்துள்ளார்